விக்டோரியா மாநில அரசுக்கும் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தானது

அடிக்கல் நாட்டுகிறார்

தமிழகத்தில் உள்ள புனித நீர்நிலைகளில் கரைப்பதற்காக பாரத ரத்னா வாஜ்பாயின் அஸ்தி இன்று சென்னை கொண்டுவரப்பட்டது ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது

வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் விபத்து சிகிச்சைகள் தொடர்பாக ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே வரலாற்று சிறப்பு மிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது விக்டோரியா மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று அங்கு சென்ற மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர்அம்மாநில நாடாளுமன்றத்தின் சிறப்பு விருந்தினராக கவுரவிக்கப்பட்டார் விக்டோரியா சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜில் என்ஆர்சிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தில் விபத்து சிகிச்சைகளுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி சிகிச்சையின் தரத்தை உயர்த்துவதற்கும் விபத்து பதிவேடுகளை பராமரிப்பது குறித்த தகவல்களை பகிர்ந்துகொள்வதற்கும் வகை செய்யப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் விபத்துக்கள் மற்றும் பல்வேறு அவசர கால நிகழ்வுகளினால் ஏற்படக்கூடிய இறப்பினை கட்டுப்படுத்துவது இப்பயணத்தின் முக்கிய நோக்கம் என்றார் விபத்து காய சிகிச்சையை உலகத் தரத்திற்கு இணையாக தமிழகத்தில் தரம் உயர்த்துவதற்கு இந்த பயணம் உறுதுணையாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார்

எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவுக்கு அடிக்கல் நாட்டும் விழா சென்னையில் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தின் அருகே அமைக்கப்படவுள்ள இந்த வளைவுக்கான பணிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கவுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் அஸ்தியை நாடு முழுவதும் உள்ள புனித நீர்நிலைகளில் கரைப்பதற்கு பிஜேபி ஏற்பாடு செய்துள்ளது அஸ்தி கலசங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் யாத்திரையாக கொண்டுசெல்லப்பட்டு புனித தீர்த்தங்களில் கரைக்கப்படுகிறது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அஸ்தி கலசங்களை கட்சியின் மாநில தலைவர்களிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவும் ஒப்படைத்தனர் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத்சிங் மத்திய அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அடல் பிகாரி வாஜ்பாயின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் உள்ள புனித நீர்நிலைகளில் வாஜ்பாயின் அஸ்தி கரைப்பதற்காக பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் புதுதில்லி சென்று கலசத்தை பெற்றுக் கொண்டார் மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணனும் அப்போது உடனிருந்தார் பின்னர் சென்னை வந்துசேர்ந்த திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் முக்கியமான இடங்களில் வாஜ்பாயின் அஸ்தி கலசம் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்குப் பின் புனித நதிகளில் கரைக்கப்படும் என்றார் அனைவரும் அணுகக்கூடிய எளிமையான ஒரு தலைவராக வாழ்ந்து தமக்கு பின்வந்த அரசியல் சந்ததினருக்கு அரியதொரு படிப்பினையை கற்றுத்தந்தவர் வாஜ்பாய் என்றும் அவர் தெரிவித்தார் அவரது அஸ்தியை தமிழகத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களில் கரைக்கும் பொறுப்பை ஏற்றிருப்பது குறித்து தாம் பெருமையடைவதாகவும் அவர் கூறினார்

கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது

இந்த தண்ணீரின் மூலம் உசிலம்பட்டி மற்றும் நிலக்கோட்டை வட்டங்களில் உள்ள நிலங்கள் பாசன வசதி பெறும் ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று இஸ்லாமியர்களால் பாரம்பரிய உற்சாகத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப ஹசரத் இப்ராஹிம் தனது ஒரே மகனை பலியிட துணிந்த நிகழ்வை நினைவுகூறும் வகையில் ஈத் உல் அஸா என்ற பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ஈத்கா களிலும் மசூதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்துகொண்டு குர்பானி ஆடுகளை தானம் அளித்தனர் வேலூர் ஆர்என் பாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் குடும்பத்துடன் தொழுகையில் ஈடுபட்டனர் நாட்டின் பல பகுதிகளிலும் பக்ரீத் தொழுகைகள் நடைபெற்றன கரூர் மாவட்டத்தில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பொது மக்களுக்கு இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வங்கிகள் மூலம் மின்னணு பணப்பரிமாற்றம் போன்றவற்றை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த மீனவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்

முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து இந்த தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்திய ராணுவத்திற்கான ஆட்சேர்ப்பு முகாம் நள்ளிரவு முதல் சேலத்தில் நடைபெற்று வருகிறது

மாவட்ட செய்திகள் பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று வேலைவாய்ப்பு அலுவல் திரு வடிவேலு தெரிவித்துள்ளார்

வுஷூ பிரிவில் சந்தோஷ் குமார் பிரதாப் சிங் மற்றும் ரோஷிபினா தேவி வெண்கலப் பதக்கங்களை வென்றனர்

டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அங்கிதா ரெய்னா அரையிறுதிக்கு முன்னேறினார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறினார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோகன் போபண்ணா திவிஜ் சரண் இணை அரையிறுதிக்கு முன்னேறியது கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோகன் போபண்ணா அங்கிதா ரெய்னா இணை காலிறுதிக்கு முன்னேறியது